இதற்கென அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன

ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வாக்குச் சாவடி முழுக்க பெண்களால் இயக்கப்படும் சாவடியாக அமைக்கப்பட்டுள்ளது கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஒரு வாக்குச் சாவடிக்கு ஆயிரம் வாக்காளர்கள் மட்டுமே என்ற கணக்கில் வாக்குச் சாவடிகளின் எண்ணிக்கை இம்முறை அதிகரிக்கப்பட்டுள்ளது

இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு நிலையில் உள்ளன

பொது இடங்களில் மக்கள் கூடுவதற்கு தடை விதிக்க வேண்டிய காரணம் என்ன என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர்

வாக்காளர்கள் தங்கள் நண்பர்களுடன் மற்றும் குடும்பத்தினருடன் ஒன்றாக இணைந்து ஜனநாயக திருவிழாவை கொண்டாடுவது என்ற உணர்வுடன் செல்ல முற்படும் போது இந்த உத்தரவு தடையாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

பெம்மாடி துர்கா பிரசாத் நேற்று இரவு காக்கிநாடா அருகே கண்டுபிடிக்கப்பட்டார்

தற்போது அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று எமது ஏனாம் செய்தியாளர் தெரிவிக்கிறார்

உயிரிழப்பு ஏதுமில்லை

இந்தியாவில் அன்றாட புதிய பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன கடந்த

தமிழ்நாடு மகாராஷ்டிரா சத்திஸ்கர் கர்நாடகாஉத்தரப் பிரதேசம் தில்லி மத்தியப் பிரதேசம் பஞ்சாப் ஆகிய எட்டு மாநிலங்களில் அன்றாட கோவிட் புதிய பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன

ஜெகஜீவன்ராம்பிறந்தநாள் காலஞ்சென்ற பாபு ஜெகஜீவன் ராமின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் தாகூர் கலைக் கல்லூரியில் உள்ள புதுச்சேரியின் கலை மற்றும் பண்பாட்டு துறையின் கீழ் இயங்கும் மொழியியல் மற்றும் கலை நிறுவனத்தை பார்வையிட்டார் நூலகம் உட்பட மொழியியல் நிறுவனத்தின் அனைத்துப் பகுதிகளையும் பார்வையிட்ட அவருக்கு அங்கிருந்த தமிழ் அறிஞர்கள் மற்றும் மாணவர்கள் வெளியிட்ட புத்தகங்கள் மற்றும் இதழ்களை துணை நிலை ஆளுநர் விலை கொடுத்து வாங்கினார்

காணொளி மூலம் பிரதமர் உரையாற்றுகிறார் இதுதொடர்பாக பிரதமர் இன்று விடுத்த டுவிட்டர் செய்தியில் தேர்வு எழுதுவோர் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடன் நடைபெறும் புதிய முறையிலான இக்கலந்துரையாடல் மாணவர்களின் சுவாரஸ்யமான கேள்விகளை உள்ளடக்கிய சிறப்பான விவாதமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார்